நோய்த்தொற்று எண்ணிக்கை அதிகம் இருப்பது குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ளத்தேவையில்லை என்று வருவாய் நிர்வாக ஆணையர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளா்

தமிழகத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை தடுக்கவும் பதுக்கலில் ஈடுபடுபவோா் மீது தீவிரமாக கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டுக்கான குடிமைப்பணி முதற்கட்ட தோவுகளை மத்திய அரசு பணியாளா தேர்வாணையம் ஒத்தி வைத்துள்ளது

கோயம்பேடு மார்க்கெட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நோய் தொற்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை அவர் இன்று நேரில் ஆய்வு செய்தார்

பிரகாஷ் தெரிவித்துள்ளார்

இந்த முடிவை இன்று அறிவித்துள்ள கோயம்பேடு சந்தை நிா்வாகக்குழு தற்காலிகமாக இந்த சந்தை வரும் வியாழக்கிழமை முதல் திருமழிசையில் இருந்து செயல்படும் என்று அறிவித்துள்ளது வியாபாரிகள் பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் சந்தை நிர்வாகக்குழு கேட்டுக் கொண்டுள்ளது மாநிலத்தில் உள்ள அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைதாரா்களுக்கு மே மாதத்திற்காள விலையில்லா பொருட்கள் இன்று முதல் வழங்கப்பட்டு வருவதாக உனவு அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

அத்தியாவசியப் பொருட்களை இடைத்தரகா்கள் பதுக்கி அதிக விலைக்கு விற்பனை செய்வதை தடுக்கும் வகையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறையினா் மாநிலம் முழுவதும் கண்காணித்து தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயராமல் தடுப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவா் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளாா் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனங்களில் விவசாயிகள் தங்கள் விளை பொருட்களை சேமித்து வைத்து வங்கிகள் மூலம் கடன்பெறவும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார்

ராஜேந்திர பாவாஜி கூறியுள்ளார் விருதுநகரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பால் கொள்முதல் மற்றும் அதளை பாக்கெட்டுகளில் அடைக்கும் பணி மிகுந்த க்காதார பாதுகாப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தாள் சென்னை மாதவரம் ஆவின் பால் பண்ணையில் தற்போது பணியாற்றிவரும் ஊழியர்களுக்கு நோய்த்தொற்று பாதிப்பு இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தாா்

பொது போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் தொழிலாளர்களை தனி வாகனங்கள் மூலம் அழைத்து வருவதற்கு மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினாா்

ராஜேந்திர பாவாஜி வலியுறுத்தினார்

பிரகாஷ் ஜவ்டேகா் கூறியுள்ளாா் பச்சை மண்டலங்களில் பகல் நேரத்தில் மேற்கொள்ள கூடிய அனைத்து பணிகளும் அனுமதிக்கப்படும் அதேநேரத்தில் கூட்டம் கூடக்கூடிய நிகழ்வுகள் மட்டும் அனுமதிக்கப்படாது என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் இந்த ஆண்டுக்கான குடிமை பணி முதல் கட்ட தேர்வுகள் ஒத்திவைக்கப்படும் என்று மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் கூறியுள்ளது

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு

ஸ்டாலின் அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை தெரிவித்து வருவதாக மீன்வளத்துறை அமைச்ச் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் செயல்பாட்டு அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்த முறையில் சாலைகளை மேம்படுத்துதல் தொடர்பாள ஒப்பந்தப்புள்ளி கோரப்பட்டதாக தெரிவித்துள்ளார்

இந்த ஒப்பந்தப்புள்ளி தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொதுநலவழக்கில் முகாந்திரம் ஏதும் இல்லை என நீதிமன்றம் கருத்து தெரிவித்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நீதிமன்றத்தில் வழக்கு ஆரம்பநிலையில் உள்ளது என்றும் அரசிற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் கருத்துக்களை கூறி வருவதாகவும் அமைச்ச் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்

தன்னா்வலா்களின் பங்களிப்போடு விலையில்லா உணவு வழங்கும் பணி தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் ஊரகப் பகுதிகளில் வைரஸ் தொற்றை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் திரு அன்புசெல்வன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடைகள் தொழிற்சாலைகள் நாளை முதல் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் தெரிவித்துள்ளார்

எச்டிஎஃப்சி டுவின்ஸ் ஐசிஐசிஐ வங்கி இன்போசிஸ் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்குகளை விற்றதால் இந்த சரிவு காணப்பட்டது